காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி தமிழகத்தில் அஇஅதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது

பத்தாம் வகுப்பில் கணித பாடத்தில் மறுதேர்வு நடத்தப்படாது என்று மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் அறிவித்திருக்கிறார்

மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது

சென்னை சேப்பாக்கத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பன்னீர்செல்வம் அஇஅதிமுக வினரின் இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றியளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

ஜெயக்குமார் அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு

வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி வளர்மதி நாமக்கல்லில் திரு

தங்கமணி டாக்டர் வெ சரோஜா தஞ்சையில் திரு துரைக்கண்ணு கரூரில் திரு

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

ஈரோடு வீரப்பன்சத்திரத்தில் திரு

செங்கோட்டையன் திரு கருப்பணன் கிரு ்ணகிரியில் திரு பாலகிரு ்ண ரெட்டி திருவாரூரில் திரு காமராஜ் விழுப்புரத்தில் திரு

வி சண்முகம் தூத்துக்குடியில் திரு

சம்பத் ராமநாதபுரத்தில் திரு

சேவூர் ராமச்சந்திரன் நாகையில் ஒ

மணியன் திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசன் மதுரை வடக்குமாசி மேலமாசி வீதி சந்திப்பில் திரு

உதயகுமார் செல்லூர்

ராஜு தர்மபுரியில் கே

அன்பழகன் திருப்பூரில் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் மா

பாண்டியராஜன் சேலத்தில் கட்சியின் அமைப்பு செயலர் திரு

வீரமணி நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கம் அருகே வி

தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் இந்த உண்ணாவிரதததின் மூலம் மத்திய அரசிற்கு தகுந்த அழுத்த கொடுப்பதாக குறிப்பிட்டார் மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையை முடக்கி வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் தினசரி காய்கறி சந்தைகள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதேபோல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கோரி சிவகாசியில் பட்டாசு ஆலைகளும் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன

ஜ க கண்டிப்பாக பெற்றுத்தரும் என்றும் பிஜேபி மாநிலத்தலைவா் திருமதி

கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வாரியம் அமைப்பதில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உணர்வு இருந்தால் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்யுமாறு கூறினார் அரசியல் கட்சிகளின் போராட்டம் வெறும் கண்துடைப்பு என்று கூறிய அவர் பாரதீய ஜனதா கட்சி சட்டரீதியான தீர்வு காண முயற்சித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குறை கூறினார் காங்கிரஸ் திமுக வால் மறுக்கப்பட்ட காவிரி நீர் பாரதீய ஜனதா கட்சியினால் தமிழகத்திற்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதனிடையே நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை தமிழகத்தில் தங்களது கட்சி சார்பிலான போராட்டங்கள் தொடரும் என்றார்

மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஊ

ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த மத்திய பள்ளிகல்வித்துறை செயலர் திரு

போலியான செய்திகள் என்பது எதன் அடிப்படையில் முடிவு செய்வது என்பதை இந்திய பத்திரிக்கை கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளிடம் விட்டுவிட வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

மக்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் அதேவேளையில் காங்கிரஸ் உறுப்பினர்களும் இடதுசாரி உறுப்பினர்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளை முடக்குவதாக அஇஅதிமுக வினர் மீது குற்றம் சாட்டினார்கள் சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் ளுஊஇ ளுவு பாதுகாப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் நிலவிய வன்முறைகளுக்கு அரசை குற்றம் சாட்டினார்கள் இதனால் நிலவிய கடும் அமளியால் அவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது

முன்னதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு

மக்களவையில் கேள்விநேரத்திற்கு பின்னர் இன்று தாமாகவே முன்வந்து அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் ளுஊஇ ளுவு வன்முறை தடுப்பு சட்டம் நீர்த்ததில் அரசிற்கு எந்தவித பங்கும் இல்லை என்று குறிப்பிட்டார்

நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலித் பிரிவினர் நேற்று அழைப்பு விடுத்த நாடுதழுவிய கடையடைப்பு போராட்டத்தில் பெருமளவு வன்முறைகள் காரணமாக நேரிட்ட உயிர் பொருட்சேதத்தை எடுத்துரைத்த தலைமை வழக்கறிஞர் கே

வேணுகோபால் மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக அவசர விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இதனையடுத்து மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது